பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

பிறப்பிப்பதற்கு குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் ஒப்புதல் வழங்கியுள்ளார்

ஆப்கானிஸ்தானின் அமைதி மற்றும் மறுசீரமைப்பு பணிகளுக்காக அந்நாட்டு அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு உதவுவதில் உறுதியுடன் உள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது

பெங்களுரு அணிகளுக்கிடையிலான இறுதியாட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது நாட்டுமக்களுக்கு சேவையாற்றுவதையே நோக்கமாக கொண்டு பிஜேபியின் அரசியல் செயல்பாடுகள் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள மயிலாடுதுறை பெரம்பலூர் சிவகங்கை தேனி மற்றும் விருதுநகரில் உள்ள அக்கட்சி தொண்டர்களிடையே காணொலி காட்சி மூலம் அவர் இன்று கலந்துரையாடினார் சந்தர்ப்பவாத கூட்டணி மற்றும் குடும்ப அரசியல் மூவம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கில் செயல்பட்டு வரும் கட்சிகளுக்கிடையே மக்களுக்கு அதிகாரம் வழங்குவதையே நோக்கமாக கொண்டு பிஜேபி செயல்படுவதாக பிரதமர் கூறினார் நாட்டின் வளர்ச்சியை விரைவுப்படுத்த பிஜேபி தேர்தலில் வெற்றிபெறுவது முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் தெரிவித்தார்

வர்த்தக நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்படுவது பெரிய நிறுவனங்களுக்கு உதவிடும் என்ற எண்ணம் தவறானது என்று குறிப்பிட்ட திரு மோடி சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறைக்கும் இத்தகைய நடைமுறைகள் பொருந்தும் என்று தெரிவித்தார்

இதனையொட்டி குடியரகத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் அவருக்கு மரியாதை செலுத்தினார் பின்னர் அவர் வெளியிட்டுள்ள டிவிட்டர் செய்தியில் மக்களின் நலன்களுக்காக தனது வாழ்க்கையை குருகோவிந்த்சிங் அர்ப்பணித்துள்ளார் என்று தெரிவித்துள்ளார் இந்நிகழ்ச்சியில் கலந்துகொண்ட பிரதமர் அவரது நினைவை குறிக்கும் வகையில் நாணயம் ஒன்றை இன்று வெளியிட்டார் பின்னர் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் சமுகத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு அவர் ஆற்றிய சேவைகளை நினைவு கூர்ந்தார் குருகோவிந்த் சிங் தலைமைப்பண்பு துணிவு தியாகம் அர்ப்பணிப்பு போன்றவற்றின் வடிவமாக திகழ்ந்தார் என்று பிரதமர் தெரிவித்தார் ஏழை மக்களின் நலன்களுக்காக உறுதியான போராட்டத்தை அவர் நடத்தினார் என்று பிரதமர் குறிப்பிட்டார் குருகோவிந்த் சிங் பிறந்த ஆண்டினையொட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள செய்தியில் மக்களுக்கு சேவை செய்யவும் உண்மை நீதி கருணை ஆகியவற்றை உயர்த்தி பிடிக்கவும் தமது வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டவர் அவர் என்று குறிப்பிட்டுள்ளார் சீக்கிய குருவின் போதனைகள் தொடா்ந்து மக்களை ஈா்த்து வருவதாக அவா் கூறியுள்ளாா் சீக்கிய குருவின் பிறந்தநாள் விழா பட்னாசாஹிபில் பிரகாஷ் உத்சவமாக இன்று கொண்டாடப்பட்டது பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் மற்றும் ஹிமாச்சல்பிரதேச மாநிலத்தின் பல பகுதிகளில் இன்று லோஹிரி பண்டிகை கொண்டாடப்பட்டது

லட்சக்கணக்கான விவசாயிகளின் நலன்கள் மற்றும் கடின உழைப்பை போற்றும் வகையில் இப்பண்டிகை நாடு முழுவதும் பல்வேறு பெயர்களில் கொண்டாடப்படுகிறது இப்பண்டிகையை ஒட்டி குடியரசுத்துணைத்தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இஸ்லாமிய பெண்களின் திருமண உரிமையை பாதுகாப்பதற்கான முத்தலாக் முறையை தடை செய்வதற்கான அவசர சட்டத்திற்கு குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் இன்று மீண்டும் ஒப்புதல் வழங்கியுள்ளார்

அதேபோல் நிறுவனங்களுக்கான திருத்த சட்டம் மற்றும் மருத்துவ கவுன்சில் திருத்தத்திற்கான அவசர சுட்டத்திற்கும் குடியரசுத்தலைவர் இன்று மீண்டும் ஒப்புதல் வழங்கினார்

அண்மையில் மத்திய நிதியமைச்சள் திரு அருண் ஜேட்வி தலைமையில் அண்மையில் நடைபெற்ற ஜி எஸ் டி குழும கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது வருவாய் இழப்பை சந்தித்து வரும் மாநிலங்களின் வரிவசூலை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து உரிய ஆலோசனைகள் மற்றும் தகவல் கட்டமைப்புகளை மேம்படுத்துவது குறித்தும் இக்குழு உரிய பரிந்துரைகளை அளிக்கும்

இரண்டு நாள் பயணமாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா கீத்தாராமன் இன்று அந்தமான் நிக்கோபார் தலைநகர் போர்ட்பிளேயர் சென்றடைந்தார் இந்த பயணத்தின்போது அந்தமான் நிக்கோபாா் தீவுகளில் உள்ள பாதுகாப்பு படை பிரிவுகளின் தயார்நிலை குறித்தும் அடிப்படை கட்டமைப்பு வளர்ச்சி குறித்தும் அமைச்சர் ஆய்வு செய்வார் கிரேன்ட் நிக்கோபார் தீவில் கேம்ப்பெல் வளைகுடாவில் நாளை நடைபெற உள்ள பாதுகாப்பு பயிற்சி ஒத்திகையை அமைச்சர் பார்வையிடுகிறார்

சர்வதேச கடல்எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இவங்கை கடற்படையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர்

லக்னோவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு குலாம்நபி ஆசாத் இதனை தெரிவித்தார் நாட்டில் உள்ள ஏழை மக்கள் சிறுபான்மையினர் மற்றும் பின்தங்கிய மக்களுக்கு காங்கிரஸ் கட்சி எந்தவொரு நலத்திட்டங்களையும் செயல்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டை அவர் மறுத்தார் பல பகுதிகளாக இருந்த இந்தியாவை ஒருங்கிணைத்தது காங்கிரஸ் கட்சிதான் என்று திரு ஆசாத் கூறினார் இன்று செய்தியாளர்களின் சந்திப்பின்போது உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ராஜ்பாபர் உடனிருந்தார்

இச்சம்பவம் தொடர்பாக அகில இந்திய வானொலிக்கு பேட்டியளித்த அம்மாநில காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ராகுல்ராஜ் நெடுஞ்சாலையில் சென்றுகொண்டிருந்த டிரக்கின் டயர் வெடித்ததில் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவித்தார்

ஆப்கானிஸ்தானில் பொருளாதார மறுகட்டமைப்பை உருவாக்குவதில் இந்தியா உறுதியாக இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள அவர் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இந்தியா மத்திய ஆசியா பேச்சுவார்த்தையில் கலந்தகொண்டு பேசினார் மத்திய ஆசியா மற்றும் ஆப்கானிஸ்தான் பகுதிகள் தீவிரவாத அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் ஆப்கானுடன் போக்குவரத்து தொடர்புகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்திய அவர் தீவிரவாதத்திற்கு எதிராக இணைந்து போராட இந்தியா தயாராக உள்ளது என்று கூறினார் கிர்கிஸ்தான் தஜகிஸ்தான் தர்க்மினிஸ்தான் மற்றும் கஜகஸ்தான் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்கின்றனர் வேளாண்துறையில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை ஏற்படுத்த மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவேண்டும் என்று குடியரகத்துணைத்தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார் ஹைதராபாதில் நடபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துகொண்டு பேசிய அவர் வேளாண்துறைக்கு தேவையான திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகளில் அரசு கவனம் செலுத்தவேண்டும் என்று தெரிவித்தார் விவசாயிகளின் கடின உழைப்பை போற்றும் வகையில் மகரசங்கராந்தி போன்ற பண்டிகைகள் கொண்டாடப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கிராமப்பஞ்சாயத்துக்களுக்கு அதிகாரம் மற்றும் உரிய நிதி ஒதுக்கீடுகள் வழங்குவது இன்றியமையாதது என்று குறிப்பிட்டார் மகளிர் மற்றும் இளைஞர்களுக்கு மட்டுமின்றி விவசாயிகளுக்கும் திறன்மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படுவது அவர்களிடையே நப்பிக்கையை உருவாக்கும் முயற்சி என்று அமைச்சர் பாராட்டினார் உத்தரபிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெறவுள்ள சமய மற்றும் கலாச்சார திருவிழாவான கும்பமேளா வரும் செவ்வாய்க்கிழமை தொடங்குவதை ஒட்டி அனைத்து முன்னேற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மகரசங்கராந்தி விழா கொண்டாடப்படும் நாளை மறுநாள் முதல் புனித நீராடும் நிகழ்ச்சி தொடங்குகிறது இதனைபொட்டி கங்கா யமுனா போன்ற நதிகளில் புண்ணிய நீராட பக்தர்கள் அப்பகுதிக்கு வரத் தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாட்டின் கைவினைக்கலைஞர்களின் படைப்புகள் உலகத்தரம் வாய்ந்தவையாக உள்ளது என்று நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்வி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று கைவினைப்பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனையை அவர் தொடங்கிவைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் இதபோன்ற கண்காட்சிகள் மூலம் கைவினைக்கலைஞர்கள் தங்களின் தயாரிப்புகளை விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சிறபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி கைவினைக்கலைஞர்கள் தங்களது தயாரிப்புகளின் விற்பனை மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை தமது அமைச்சகம் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் ஆசியக்கோப்பை காவ்பந்து போட்டியில் இந்தியா தனது கடைசி லீக் ஆட்டத்தில் நாளை பஹ்ரைனை எதிர்கொள்கிறது அபுதாபியில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஒன்பதரை மணிக்கு தொடங்குகிறது பிரிமீயர் பேட்மிண்டன் லீக் போட்டியின் பெங்களுரு மும்பை அணிகளுக்கிடையேயான இறுதியாட்டம் பெங்களுருவில தற்போது நடைபெற்று வருகிறது